ரபேல் ஒப்பந்தம் தொடர்பான தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை இன்று உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

அறிவிக்கப்பட்டுள்ளனர்

இனி விரிவான செய்திகள் சபரிமலையில் வயது கட்டுப்பாடின்றி பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை ஏழு நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அமாவுக்கு பரிந்துரை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலாள அரசியல் சாசன அம்வு இன்று இதற்கான உத்தரவிளை பிறப்பித்தது மசூதிகளில் பென்களுக்கு அனுமதி மற்றும் பென்கள் சார்ந்த பல்வேறு மதம் தொடர்பான பிரச்சினைகளை இந்த அமர்வு விசாரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட இந்த அரசியல் சாசன அம்வில் நீதிபதி திரு நாரிமண் திரு சந்திரசூட் ஆகியோர் மட்டும் மறு ஆய்வு செய்யக்கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் ரபேல் ஒப்பந்தத்தில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்று வழங்கப்பட்ட தீர்ப்பினை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அம்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது முந்தைய உத்தரவில் மாற்றம் செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரபேல் விவகாரத்தில் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீாப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது ரபேல் விவகாரத்தில் தேவையில்லாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அமளியை உருவாக்கி மக்கள் பிரச்சினைகளை திசைத்திருப்பிய காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென்று பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் பிரதமா் திரு மோடி தலைமையிலான அரசின் நம்பகத்தன்மையையும் ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சியையும் இந்த தீர்ப்பு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அடுத்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களிடம் வேண்டுமென்று மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிய் திரு ரவிசங்கள் பிரசாத் மன்னிப்பு கோர ஆகியோரும் வலியுறுத்தியுள்ளனர் ரபேல் ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்னந்திக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது இவ்வழக்கினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அம்வு பிரதமருக்கு எதிராக திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்தது எதிர்காலத்தில் இதுபோன்ற கருத்துக்கள் தெரிவிப்பதை திரு ராகுல்காந்தி தவிர்க்க வேண்டுமென்றும் அமர்வு அறிவுறுத்தியுள்ளது பிரேசிலில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள இதர நாட்டு தலைவர்களுடனும் பிரதமர் விவாதிக்கிறார் இதைபடுத்து பிரிக்ஸ் வர்த்தக குழுமம் மற்றம் புதிய வளர்ச்சி வங்கியின் சார்பில் நடைபெறும் கூட்டங்களிலும் திரு நரேந்திரமோடி கலந்து கொள்கிறார் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு இந்த கூட்டத்தில் இறுதி வடிவம் கொடுக்கப்படுகிறது நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம் குழந்தைகள் தினமாக இன்று கொண்டாடப்பட்டது புதுதில்லியில் உள்ள நேருவின் நினைவிடமான சாந்திவனத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை குழந்தைகளை சந்தித்து அவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்தள்ள செய்தியில் ஒவ்வொரு குழந்தையும் சிறந்த கல்வி அறிவை பெறுவதை நாம் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று வலிபுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள குழந்தைகள் தின செய்தியில் பண்டித நேருவுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழக அரசின் சார்பில் சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் உள்ள நேரு சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவ படத்திற்கு ஆளுநர் திரு பள்வாரிவால் புரோஹித் மற்றும் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு கடம்பூர் ராஜூ திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் முன்னதாக பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாடு என்ற உறுதி மொழியையும் குழந்தைகளுக்கு அவர் செய்து வைத்தார்

இதனிடையே கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியலை அம்மாநில பிஜேபி வெளியிட்டுள்ளது

அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரபிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி தாஷின் பாத்திமா அம்மாநில சுட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி ராமமூர்த்தி பிஜேபியில் இணைந்ததையடுத்து தமது மாநிலங்ளவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்

பிரபல கணித நிபுணர் வஷிஸ்தா நாராயணசிங் இன்று பாட்னாவில் காலமானார் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு இருந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வஷிஸ்தா நாராயணசிங் மறைவுக்கு பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அவர் மறைவு நாட்டிற்கும் மாநிலத்துக்கும் பேரிழப்பாகும் என்று கூறியுள்ளார்

கான்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் கொல்கத்தா இந்திய புள்ளியியல் கழகம் ஆகியவற்றில் வஷிஸ்தா நாராயணசிங் கணித பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் காஷ்மீர் மற்றும் அயோத்தி உள்ளிட்ட விஷயங்களில் பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ள பிரசாரம் சிறு பிள்ளைத்தனமானது என்று இந்தியா கூறியுள்ளது

பாகிஸ்தான் கல்வித்துறை அமைச்சர் சுப்கத் முகமது அயோத்தி நிலம் தொடர்பாள வழக்கில் இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் செய்ததற்கு பதில் அளிக்கும் வகையில் இந்தியா தனது கருத்தை வெளியிட்டது மத சுதந்திரத்திற்கு எதிரான வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருந்தது என்றும் அநீதியை களைய சர்வதேச சமுதாயத்தின் ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் கூறியிருந்தார் இம்மாநாட்டில் கலந்துகொண்ட இந்திய பிரதிநிதி உச்சநீதிமன்றம் அனைத்து மத நம்பிக்கைகளுக்கும் சமத்துவம் அளித்து சுட்டத்திற்கு உட்பட்டே அயோத்தி நிலப்பிரச்சனையில் தீர்ப்பு வழங்கியதாக கூறினார் இந்தியாவின் ஆழமான மத நல்லிணக்க நம்பிக்கைகளை பாகிஸ்தானால் புரிந்தகொள்ள முடியாது என்றும் அவர் விமர்சித்தார் காஷ்மீர் இரண்டு யூளியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் இந்திய பிரதிநிதி தெளிவுபடுத்தினார் பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள காப்பகத்தில் சிறுமிகள் தாக்கப்பட்டது தொடர்பான வழக்கின் தீர்ப்பை தில்லி மாவட்ட கூடுதல் குற்றவியல் நீதிபதி ஒரு மாத காலத்திற்கு ஒத்திவைத்தார்

புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சசிகுமார் முகுந்த் சுமித்நாகல் ஆகியோர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார்

உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி கற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது கஜகிஸ்தானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழனர மணிக்கு தொடங்குகிறது